மறைந்த முன்னாள் பிரதமர் லால்பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது

புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வரும் சா்வதேச துப்புரவு மாநாட்டில் பிரதமா் திரு நரேந்திமோடியும் ஐ நா தலைமைந் செயலர் திரு ஆண்டணியோ குட்ரஸும் கலந்து கொண்டுள்ளனர்

தூய்மைப் பணிக்கு முன்னுிமை அளிப்பதற்காக பிரதமரை ஐ நா தலைமைச் செயலர் பாராட்டியுள்ளார்

பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினம் இன்று தமிழகத்தில் அனுசரிக்கப்படுகிறது

மேற்குவங்கதில் இன்று நடந்த குண்டுவெடிப்பு சும்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்தனர்

தலைநகர் தில்லியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பிஜேபி மூத்த தலைவா் திரு எல் கே அத்வாளி காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி தலைவா் திருமதி சோனியாகாந்தி தில்லி முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஐ நா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரலூம் காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இதையொட்டி ராஜ்காட்டில் சா்வ மத பிராா்த்தனை நடைபெற்றது இந்நாளைபொட்டி குடியரசுத் தவைவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மகாத்மா காந்தி காட்டிய அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் உள்ளடக்கிய தேசிய வளர்ச்சி ஆகியவற்றை நிறைவேற்ற நம்மை நாமே மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று கூறியிருக்கிறார் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை கோடிக்கணக்கான இந்தியர்களையும் உலக மக்களையும் கவர்ந்து இழுத்தது என்று திரு வெங்கையா நாயுடு தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஐ நா மன்றம் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை சா்வதேச அஹிம்சை தினமாக கொண்டாடுகிறது

சண்டை சச்ரவுகள் சவால்கள் நிறைந்த இந்த காலக்கட்டத்தில் மகாத்மா காந்தியின் அஹிம்சை கொள்கை மிகவும் பொருத்தமானது என்று ஐ நா தலைமைச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கூறியிருக்கிறார் மனிதர்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதில் மகாத்மா காந்தி காட்டிய உறுதி உலகிற்கு ஒளிவீகவதாகவும் பாலின சமத்துவம் நீடித்த வளா்ச்சி ஆகியவற்றுக்கு உதவும் என்றும் திரு குட்ரஸ் கூறியிருக்கிறார் முன்னாள் பிரதம் வால் பகதூர் சாஸ்திரியிள் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி விஜயகாட்டில் உள்ள லால் பகதார் சாஸ்திரி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்

ராணுவ வீரர்கள் மற்றும் விவசாயிகளை கவுரவிக்கும் வகையில் அவர் கூறிய ஜெய் ஜவான் ஜெய் கிஸான் என்ற சொற்றொடர் இன்றும் நினைவு கூறப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோரம் மறைந்த லால்பகதூர் சாஸ்திரியை பாராட்டி செய்தி வெளியிட்டுள்ளனர் இந்தியாவின் பகமைப் புரட்சிக்கு அவர் காட்டிய வழி இன்னமும் உந்துசக்தியாக உள்ளது என்று குடியரசுத் தலைவரும் பரம ஏழைகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று குடியரசு துணைத்தலைவரும் தங்களது செய்தியில் குறிப்பிட்டுள்ளனா்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் ஆகியோருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையின் உச்சபட்ச விருதான ஐநா வின் புவி பாதுகாவல் விருது நாளை வழங்கப்படவுள்ளது புதுதில்லியில் செய்தியாளா்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொட்பாளா் திரு ரவீஷ் குமார் பருவநிலை மாறுபாடு மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக இந்த விருது வழங்கப்படுவதாக கூறினார் புதுதில்லியில் நாளை நடைபெறம் நிகழ்ச்சியில் ஐநா பொது செயலாளா் திரு ஆண்டோளியோ குட்ரஸ் இந்த விருதை வழங்கவுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த வாரம் நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியின்போது

துப்புரவை பேணுவதில் இந்தியாவின் செயல்பாடு உலகுக்கே எடுத்துக்காட்டாக உள்ளது என்ற ஐ நா தலைமைந் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் பாரட்டு தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் தூய்மைக்கும் துப்புரவுக்கும் முன்னரிமை அளிப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் நீடித்த வளர்ச்சி என்ற இலக்கை எய்தவும் மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தவும் தூய்மையாள இந்தியாவை பேணுவதே சரியான வழி என்று திரு குட்ரஸ் குறிப்பிட்டார்

இந்த தொகுப்பை பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட அந்த பாடல் காட்சி மாநாட்டில் அனைவரும் பார்க்கும் வகையில் ஒளிபரப்பப்பட்டது உலகம் முழுவதிலுமிருந்தும் குடிநீா துப்புரவு தூய்மை துறைகளின் அமைச்சள்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் துய்மையை பாராமரித்தல் அதனை பரப்புதல் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன ள்வதேச சூரிய மின்சக்தி முதல் மாநாட்டை பிரதம் திரு நரேந்திரமோடெ இன்று மாலை புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் ஐ நா தலைமைச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸும் பங்கேற்கிறார் இந்தமா கடலைபொட்டிய நாடுகளில் புதப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறை அமைச்சர்கள் கூட்டமும் உலக ளிசக்தி முதலீட்டாளா்கள் கூட்டமும் கண்காட்சியும் இந்த நிகழ்ச்சியின்போது நடைபெறுகின்றன பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசிக்கப்படுகிறது சென்னை கிண்டியில் உள்ள காமராஜரின் நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவா்கள் மற்றம் அமைப்புகளின் தலைவா்கள் மலா்வளையம் வைத்து அஞ்சவி செலுத்தினா் உலகம் முழுவதும் வாழும் கோடாறுகோடி மக்களுக்கும் சமத்துவம் கண்ணியம் உள்ளடக்கிய வளா்ச்சி வல்லனம ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் கலங்கரை விளக்கமாக மகாத்மா காந்தி திகழ்கிறார் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார் தேசிய ஆங்கில நாளேடு ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இதைத் தெரிவித்துள்ள பிரதம் நவ இந்தியாவை எப்படி நிர்மாணிக்க வேண்டும் என்பதை மகாத்மா காந்தி கனவு கண்டார் என்றும் சொல்லுக்கும் செயலுக்கும் உணர்வுக்கும் மாறுபடாத நிலையை அவர் கொண்டிருந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவா் காட்டிய சமத்துவமும் உள்ளடக்கிய வளா்ச்சியும் நலிவுற்ற மக்களுக்கு வளம் சேள்க்கும் வழிகாட்டியாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ரஃபேல் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகள் இந்திய ராணுவத்தின் தயார் நிலைக்கு பாதகம் ஏற்படுத்தும் முயற்சி என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

மகாத்மாகாந்தி அமைதிக்கும் அகிம்சைக்கும் ஆற்றியுள்ள அரும்பணியை அங்கீகரிக்கும் வகையில் அமெரிக்க மக்கள் பிரதிநிதிகள் சபையின் உயர்ந்த விருதான தங்கப்பதக்கத்தை மறைந்த நிலையிலும் மகாத்மா காந்திக்கு வழங்கவேண்டுமென்று அந்த சபையில் தீர்மானம் முன்மொழியப்பட்டுள்ளது

பி சி சி ஐ செயல்பாடுகள் அனைத்தும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துக்கு உட்பட்டது என்றும் அது கூறியிருகிறது